ஒருங்கிணைந்துசெயல்படவேண்டும் என்றுபிரதமர் திருநரேந்திரமோடிவலியுறுத்தியுள்ளார்

மேதினம் நாளைகொண்டாடப்படுவதையொட்டிதலைவர்கள் வாழ்த்துதெரிவித்துள்ளனர்

ஐபிஎல் கிரிக்கெட்போட்டியில் இன்று பஞ்சாப் பெங்களுருஅணிகள் மோதுகின்றன

கோவிட் தொற்றபரவலின் இரண்டாவதுஅலைகுறித்துமத்தியஅமைச்சர்கள் குழுவினருடன் காணொலிகாட்சி மூலம் அவர் இன்றுஆலோசனைநடத்தினார் மத்தியமாநிலஅரசுகள் மக்களுடன் ஒருங்கிணைந்துகோவிட் தொற்றுபரவலுக்குஎதிரானநடவடிக்கைகளைஎடுக்கவேண்டுமென்றுஅவர் வலியுறுத்தினார் கோவிட் தொற்றுசிகிச்சைக்கானமருத்துவகட்டமைப்பு வசதிகள் ஆக்ஸிஜன் உற்பத்தி விநியோகம் மற்றும் கையிருப்பு அத்தியாவசியப் மருந்துகள் தடையின்றி கிடைப்பதுஉள்ளிட்டஅனைத்துநடவடிக்கைகள் குறித்தும் அமைச்சர்கள் பிரதமரிடம் விரிவாகஎடுத்துரைத்தனர் கோவிட் பரவலைக் கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளின் காரணமாகபாதிக்கப்படும் மக்களுக்குஉணவுப் பொருட்கள் நிதியுதவிஆகியவற்றைவழங்குவதுகுறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது

கோவிட் சிகிச்சைக்கானரெம்டெசிவிர் மற்றும் தடுப்பூசிமருந்துகள் விநியோகம் செய்யப்படும் விவரங்கள் குறித்ததெரிவிக்கும்படிமத்தியஅரசின் வழக்கறிஞருக்குஉத்தரவிட்டது

தமிழகத்தில் உள்ளஅனைத்துவானொலிநிலையங்களும் தேர்தல் சிறப்பு செய்திஅறிக்கைகளை அஞ்சல் செய்யும் மேதினம் நாளைகொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் தொழிலாளர்களுக்குதமதுவாழ்த்துக்களைதெரிவித்துள்ளனர் திருள்டப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளவாழ்த்துச்செய்தியில் முதலமைச்சர் உழைக்கும் மக்களின் சிறப்பைபறைசாற்றும் இந்தஉன்னதநன்நாளில் எல்லாநலமும் வளமும் பெற்றுவாழவேண்டும் என்றுகூறியுள்ளார் திமுகதலைவர் திருமுகஸ்டாலின் வெளியிட்டுள்ளவாழ்த்துச் செய்தியில் தொழிலாளர்களின் உரிமைகளைநினைவுகூரும் மேதினத்தில் அவர்களுக்குதமதுவாழ்த்துக்களைதெரிவிப்பதாககூறியுள்ளார் திரைப்படஒளிப்பதிவாளரும் இயக்குனருமானகேவிஆனந்த் இன்றுசென்னையில் மாரடைப்பால் காலமானார்

திமுகதலைவர் திருமுக ஸ்டாலின் உள்ளிட்டதலைவர்களும் திரையுலகினரும் அவரதுமறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று பஞ்சாப் அணி பெங்களுருஅணியைஎதிர்கொள்கிறது